அகில இந்திய வானொலியின் செய்திகளை தனியார் பண்பலை வானொலி நிறுவனங்கள் இன்று முதல் ஒலிபரப்பு செய்ய உள்ளதாக தகவல் மற்றும் ஒலிபரப்பு துறை அமைச்சள் கா்னல் ராஜ்யவா்தன் ரத்தோர் தெரிவித்துள்ளார்

அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

இரண்டாவது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி நாளை புனேயில் தொடங்குகிறது

பிரதம் திரு நரேந்திர மோடி மற்றம் வெளியுறவு அமைச்ச் திருமதி கஷ்மா கவராஜ் தலைமையில் இம்மாநாடு நடைபெறவுள்ளது நார்வே பிரதமர் திருமதி எர்னா சோல்பெர்க் தொடக்க உரையை நிகழ்த்த உள்ளார் உலகை சீர்மைத்தல் என்ற தலைப்பில் இம்மாநாடு நடைபெற உள்ளது சர்வதேச அளவில் ஏற்படும் விவகாரங்களுக்கு புதிய தொழில்நுட்பத்துடன் தீர்வுகானும் வகையில் விவாதம் நடைபெற உள்ளது

இந்தியா ஜப்பானிடையே சா்வதேச அளவிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்த உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று தம்மை சந்தித்த ஜப்பான் வெளியுறவு அமைச்ச் திரு டாரோ கொனோவிடம் பேசிய பிரதம் இவ்வாண்டு இறுதியில் ஜப்பானுடன் அடுத்த கற்று பேச்சகளை இந்தியா எதிர்பார்ப்பதாக கூறினார் அப்போது பேசிய ஜப்பான் வெளியுறவு அமைச்சா் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பிரதமர் திரு மோடி ஜப்பான் சென்று வந்த பிறகு அங்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை குறித்து விளக்கினார் அகில இந்திய வானொலியின் செய்திகளை தனியார் பண்பலை வானொலி நிறுவனங்கள் இன்று முதல் ஒலிபரப்பு செய்ய உள்ளது புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் தகவல் மற்றும் ஒலிபரப்பு துறை அமைச்சர் கர்னல் ராஜ்யவர்தன் ரத்தோர் இதனை தொடங்கி வைக்கிறார் இதுகுறித்து அகில இந்திய வானொலிக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் மக்கள் தொடர்பியலில் மிகப்பெரிய ஊடகமாக திகழும் வானொலியில் மேற்கொள்ளப்படும் நேர்மறையான வரவேற்ககூடிய நடவடிக்கை இது என்று கூறினார்

பொது கொத்துகளுக்கு கேதம் விளைவித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் நீதிமன்றத்தால் மூன்றாண்டு சிறைதண்டளை விதிக்கப்பட்டதையடுத்து தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சள் திரு பாலகிருஷ்ணா ரெட்டி தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அவரது இலாகா தற்போது கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையனுக்கு கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஆளுநா மாளிகையில் விடுத்துள்ள செய்திகுறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளன

கொல்கத்தாவில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் சணல் உற்பத்தி மூவம் மேற்கு வங்க மாநிலம் பயன் அடைந்து வருவதாக கூறியுள்ளார்

இந்நிகழ்ச்சியில் பேசிய ஜவுளித்துறை செயலாளர் திரு ராகவேந்திர சிங் சணல் உற்பத்தியாளர்கள் அதிக லாபம் பெறும் நோக்கோடு பெரிய நிறுவனங்களுடன் இணைப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய ஜவுளித்துறை அமைச்சும் மேற்கொண்டு வருவதாக கூறினார் தமிழக விவசாயிகளின் நலனை பாதுகாக்க அரசு எப்போதும் துணை நிற்கும் என்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சட்டப்பேரவையில் நேற்று மேகதாது அணை மற்றும் விவசாயிகளுக்கான பயிர் காப்பீடு தொடர்பாக விளக்கம் அளித்த அவர் காவிரி டெல்டா மாவட்டங்களில் காப்பீடு செய்த விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டிருந்தால் வங்கிகளின் மூலம் அவர்களுக்கு உரிய காப்பீட்டு தொகை வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் அதிமுக அரசு மாநில விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு அரசியல் ரீதியாகவும் சுட்ட ரீதியாகவும் காவிரி நீர் பெறுவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார் மேகதாது அணை விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மத்திய அரசும் கர்நாடக அரசும் நடந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி வருவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார் மாணவர்களின் எதிர்காலத்தை மனதில்கொண்டு இன்று நடைபெற உள்ள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஆசிரியர்கள் பங்கேற்க வேண்டாம் என்று பள்ளிக்கல்வித் துறை அமைச்சர் திரு செங்கோட்டையள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அம்பத்தாரில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஸ்மாாட் வகுப்பறையை திறந்துவைத்து அவா பேசினார் தமிழ்நாட்டில் மூவாயிரம் பள்ளிகளில் ஸ்மாா்ட் வகுப்புகள் தொடங்கும் வகையில் இணையதள இணைப்புகள் கொடுக்கப்பட உள்ளதாக கூறினார் எட்டு முதல் பத்து வகுப்பு வரையிலான மாணாக்கா்களுக்கு சிறிய மடிக்கணினிகளை வழங்குவதற்கு நிதி வழங்குமாறு மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார்

மத்திய புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்டுள்ள நடப்பு நிதி ஆண்டிற்கான தேசிய வருமானம் பற்றிய அறிக்கையில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது

இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வளரும் நாடுகளில் கட்டமைப்பு துறையில் முதலீடுகளை அதிகரிக்கும் நோக்கில் செயல்பட இருப்பதாக தெரிவித்துள்ளார் இதையடுத்து உலக வங்கியின் இடைக்கால தலைவராக அவ்வங்கியின் தலைமை செயல் அதிகாரி கிறிஸ்டாலினா ஜார்ஜிவா பொறுப்பேற்க உள்ளார் வரும் கல்வி ஆண்டில் நாடு முழுவதும்

ஊரக பகுதிகளில் வசிக்கும் மாணவா்களின் தரமான கல்விக்காக எடுக்கப்பட்டுள்ள சரியான நடவடிக்கை இதுவாகும் என்று திரு ஜவடேக்கர் கூறியுள்ளார்

பிரான்ஸ் நாட்டில் எரிபொருள் வரி உயர்வுக்கு எதிராக போராட்டம் நடைபெற்று வருகிறது இரண்டாவது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி நாளை புனேயில் தொடங்குகிறது

பெங்களுருவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் அவாதே வாரியாஸ் அணி ஆடவா் ஒற்றையா் மற்றும் இரட்டையர் ஆட்டங்களில் வெற்றிப்பெற்றது